நரேந்திரமோடி கூறியுள்ளார்

மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்த வரவிருக்கும் நிதியாண்டிற்கான பட்ஜெட்டில் புதிய தனிநபர் வருமானவரி முறை அறிவிக்கப்பட்டு உள்ளது

மக்களின் வருமானத்தை அதிகரித்து அவர்களின் வாங்கும் சக்தியை வலுப்படுத்துவதே பட்ஜெட்டின் நோக்கம் என்று நிதி அமைச்சர் கூறினார்

மலிவு விலை மருந்து விற்பனைக்கான ஜன அவுஷதி கேந்திரங்கள் நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலும் அமைக்கப்படும்

நாடு முழுவதிலும் உள்ள நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் இளம் பொறியாளர்களுக்கு ஓராண்டு உள்ளிருப்பு பயிற்சி அளிக்கப்படும் என்றும் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டு உள்ளது

மத்திய பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டு உள்ள சலுகைகளால் நடுத்தர மக்களின் வரிச் சுமைகள் குறையும் என்றும் இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்புகளை அதிகரிக்க பல திட்டங்கள் பட்ஜெட்டில் இடம் பெற்றுள்ளதாகவும் பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார் உள் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த பட்ஜெட்டில் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு உள்ளதாகவும் பட்ஜெட் உத்தேசங்களால் புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் என்றும் ட்விட்டர் செய்தி ஒன்றில் அவர் கூறியுள்ளார் டிவிடண்ட் விநியோக வரி நீக்கப்பட்டு இருப்பதால் கம்பெனிகளின் நலன் மேம்படும் என்றும் சுற்றுலா துறையில் பல புதிய வாய்ப்புகளை பட்ஜெட் உருவாக்கும் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார் நடுத்தர வர்க்கத்தினர் உட்பட அனைத்து மக்களின் கையில் பணம் இருப்பதை உறுதிப்படுத்தவே அரசு விரும்புவதாக மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் பட்ஜெட் தாக்கலைத் தொடர்ந்து இன்று புதுடில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வரிமுறைகளை எளிமைப் படுத்துவதால் வரி செலுத்தும் பழக்கம் அதிகரிக்கும் என்றும் கூறினார் நேர்மையாக வரி செலுத்துவோரை மதிக்க வேண்டும் என்பதில் அரசு உறுதியுடன் இருப்பதாகவும் அவர் கூறினார் ஜிஎஸ்டி வசூல் உள்ளிட்ட அம்சங்களால் அரசின் வருவாய் உயரும் என்றும் பங்கு விலக்க நிதி அதிகரிப்பதால் அடுத்த ஆண்டு நிதிப் பற்றாக்குறையை குறைக்க முடியும் என்றும் நிதி அமைச்சர் குறிப்பிட்டார்

இந்த இரண்டில் மானேசர் முகாம் ராணுவ மருத்துவ அதிகாரிகள் மூலமாகவும் சாவ்லா முகாம் இந்தோ திபெத்திய எல்லை காவல் படையினர் மூலமாகவும் நிர்வகிக்கப்படும்

சந்தீப் கோயல் தெரிவித்துள்ளார் இதற்கிடையே நான்கு குற்றவாளிகளில் மற்றொருவரான அக்சய் தாக்கூர் இன்று குடியரசுத் தலைவரிடம் கருணை மனு கொடுத்திருப்பதாக வெளியாகி உள்ளது இந்த வழக்கில் தகவல் இன்று நிறைவேற்றப்படுவதாக இருந்த தூக்கு தண்டனையை நேற்று டெல்லி நீதிமன்றம் அடுத்த உத்தரவு வெளியாகும் வரை ஒத்தி வைத்ததும் குறிப்பிடத்தக்கது மத்திய பட்ஜெட்டில் அறிவிக்கப் பட்டுள்ள வரி மாற்றங்கள் முற்போக்கு நோக்கம் கொண்டவை முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு துணிச்சலானவை என்று பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார் இதனால் மக்கள் மீதான வரிச்சுமை குறைவதுடன் வரிக் கட்டமைப்பின் செயல்திறனும் மேம்படும் என்று ட்விட்டரில் அவர் கூறியுள்ளார் அசோசாம் தொழில் வர்த்தகக் கூட்டமைப்பின் தலைவர் திரு வினித் அகர்வால் அகில இந்திய வானொலிக்கு அளித்த பேட்டியில் தனிநபர்களின் கையில் பணப் புழக்கம் அதிகரிப்பதால் நுகர்வு மேம்பட்டு பொருளாதாரம் ஊக்கம் பெறும் என்றார் ஃபிக்கி உள்ளிட்ட தொழில் வர்த்தக அமைப்புகளும் பட்ஜெட்டை வரவேற்றுள்ளன மூத்த காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி நாடாளுமன்றத்திற்கு வெளியே செய்தியாளர்களிடம் பேசுகையில் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு அளிக்க பட்ஜெட்டில் எந்த திட்டமும் இல்லை என்றார் தொழில்நுட்ப அம்சங்கள் மிகுந்த இந்த பட்ஜெட்டில் ஏற்கனவே சொல்லப்பட்ட விஷயங்கள்தான் மீண்டும் சொல்லப்பட்டு இருப்பதாகக் கூறினார்

அகிலேஷ் யாதவ் குறிப்பிட்டார் மக்களின் வருமானமே குறைந்து வரும் நிலையில் வருமான வரிக் குறைப்பினால் என்ன பலன் ஏற்பட்டுவிடும் என்று அவர் வினவினார் குறிப்பிட்டுச் சொல்லும்படியான புதிய அம்சங்கள் எதுவும் பட்ஜெட்டில் இல்லை என்று தேசியவாத காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த மூத்த தலைவர் திருமதி சுப்ரியா சுலே கூறினார் பெண்களின் நலனுக்கு பட்ஜெட்டில் புதிய திட்டங்கள் எதுவும் இடம் பெறவில்லை என்று அவர் குற்றம் சாட்டினார் மத்திய பட்ஜெட் நம்பிக்கை அளிப்பதாக இல்லை என்று மூத்த சிவசேனா தலைவர் திரு விநாயக் ரவுத் விமர்சனம் வெளியிட்டார் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டபடி கிசான் ரயில்களைத் தொடக்கவும் இதை நாடு முழுவதும் விஸ்தரிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ரயில்வே வாரியத்தின் தலைவர் திரு வினோத்குமார் யாதவ் கூறியுள்ளார்

பல்வேறு தொழிற்சங்க அமைப்புகளுக்கு இடையிலான கூட்டத்தில் இதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது ஏஎப்டி மற்றும் சுதேசி பாரதி பஞ்சாலை தொழிலாளர்களுக்கு நிலவை சம்பளம் மற்றும் போனஸ் வழங்குதல் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தியும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன ஏஎப்டி பஞ்சாலையை மூட அனுமதி அளிக்க வேண்டாம் என மத்திய அரசை வலியுறுத்தி இம்மாதம் கடைசி வாரத்தில் நாடாளுமன்றம் முன்பாக தர்ணா போராட்டத்தில் ஈடுபடவும் இக்கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது ஏஐடியுசி ஐஎன்டியுசி சிஐடியு என்ஆர்டியுசி அண்ணா தொழிற்சங்கம் பாட்டாளி தொழிற்சங்கம் உள்ளிட்ட அமைப்புகளின் பிரதிநிதிகள் இதில் கலந்து கொண்டனர்

நாராயணசாமி தொடக்கி வைத்தார் காரைக்கால்மேட்டில் உள்ள மகளிர் பாலிடெக்னிக் கல்லூரியில் அறிவியல் மற்றும் மானுடவியல் கட்டிடமும் திறந்து வைக்கப்பட்டது